காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியும் இந்த இரு மாநிலங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஃபோனி புயல் அதிதீவிர புயலாக மாறியுள்ளது என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

பெங்களூரு அணி அடுத்தச்சுற்றுக்கு முன்னேற முடியாமல் வெளியேறியது மகாராஷ்டிர மாநிலம் வார்தாவில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது நடத்தை விதிமுறைகளை மீறவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரை ஆய்வு செய்தபின் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோதி ஆற்றிய உரையில் விதிமீறல்கள் எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளது

சர்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நாளை மாலை நான்கு மணி முதல் அமலுக்கு வரும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இந்த தடை இன்று காலை ஆறு மணி முதல் அமலுக்கு வந்துள்ளது அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள தடை விதிப்பது இது இரண்டாவது முறையாகும்

முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள பல்வேறு பகுதிகளில் பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் கலந்துகொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி உத்தரப்பிரதேசம் மற்றும் பீஹாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் நேற்று கலந்துகொண்டு உரையாற்றினார் உத்தரப்பிரதேச மாநிலம் பாரபங்கியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் மத்தியில் பலவீனமான அரசை அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விரும்புவதாகவும் அப்போதுதான் தங்களது சொந்த விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள முடியும் என்று சில கட்சிகள் நினைப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பரீச்சில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நாட்டின் வளர்ச்சிக்கு வலிமையான அரசு தேவை என்றும் பிஜேபியால் மட்டுமே அதனை கொடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார் தற்போது நடைபெறும் மக்களவைத் தேர்தல் அடுத்த அரசை அமைப்பதற்கான தேர்தல் மட்டுமல்ல என்றும் உலக அளவில் இந்தியாவின் தனித்துவத்தை நிலைநிறுத்துவது குறித்து முடிவு செய்யும் தேர்தல் என்று குறிப்பிட்டார்

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு பிரச்சார பொதுக் கூட்டங்களிலும் மத்தியபிரதேசும் மற்றும் ராஜஸ்தானில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்று உரையாற்றவுள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்தியப்பிரதேச மாநிலத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்

தாமோ மற்றும் கஜூராஹோ ஆகிய மக்களவைத் தொகுதிகளில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்க்கூட்டங்களிலும் திரு ராகுல்காந்தி கலந்து கொண்டு உரையாற்றினார் இன்று அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் சீத்தாப்பூர் பாரபங்கி மத்தியபிரதேச மாநிலம் ஹோஷங்காபாத் ஆகிய இடங்களில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்வுள்ளார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இன்றும் அந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள அவர் ரெபரேயிலியில் நடைபெறும் மற்றொரு கூட்டத்திலும் உரையாற்றவுள்ளார் பாரபங்கியில் இன்று நடைபெறவுள்ள பொதுக் கூட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் செல்வி மாயாவதியும் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் தலைவர் திரு அகிலேஷ் யாதவும் இணைந்து பங்கேற்கவுள்ளனர் தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஃபோனி புயல் அதி தீவிர புயலாக மாறி வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ஃபோனி புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைள் தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது மத்திய அமைச்சரவைச் செயலாளர் பி கே சின்ஹா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சும்பந்தப்படட மாநில அரசுகளின் அதிகாரிகள் பங்கேற்றனர்

அனுமதி வழங்கியுள்ளது

புயல் பாதிக்கக் கூடிய பகுதிகளை கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நான்கு மாநிலங்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தேர்தலில் பணமும் சாதியும் முக்கிய பங்கு வகிப்பது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வேட்பாளர்களின் தகுதிகள் குணம் திறமை உள்ளிட்டவற்றை பார்த்தே அவர்களை மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தூதிருஷ்டவசமாக இந்த நிலை தற்போது பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது என்றும் தேர்தலில் சாதி மதம் மற்றும் பணத்தை கருத்தில் கொள்வது ஏற்புயடையதல்ல என்றும் அவர் கூறினார் ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு எதிராக உலக நாடுகளுடன் இணைந்து போராட இலங்கை தயாராக உள்ளது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கைக்கு கிடைக்கும் உளவு தகவல்களை சர்வதேச நாடுகளுடன் பகிர்ந்துகொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்பாக ஏற்கனவே பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் தொடர்புடைய மேலும் பவர் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே தீவிரவாத தாக்குதல்களை தொடர்ந்து வதந்திகள் பரவுவதை தடுக்க இலங்கையில் சமூக வலைதளங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நேற்று முதல் விலக்கிக்கொள்ளப்பட்டுள்ளது அமெரிக்காவின் சின்சினாட்டியில் ஒரு இந்தியரும் மூன்று இந்திய வம்சாவளியினரும் கொல்லப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அந்நாட்டு காவல் துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளார் எனினும் இது இனவெறி காரணமாக நடைபெற்ற கொலைகள் இல்லை என்பது தெரியவந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பான் மன்னர் திரு அகிஹிட்டோ டோக்கியோவில் நடைபெற்ற வரவாற்றுச் சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் முறைப்படி தமது பதவியை நேற்று துறந்தார் உடல்நலக்குறைவு காரணமாக தாம் பதவியை துறக்கப்போவதாகவும் தமது மகன் திரு நருஹிட்டோவிற்கு முடிசூட்ட இருப்பதாகவும் ஏற்கனவே அவர் அறிவித்திருந்தார் அதன்படி நேற்று நடைபெற்ற பதவி துறப்பு நிகழ்ச்சியில் ஜப்பான் பிரதமர் சின்சோ அபே உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர்

வங்கிக்கடன் மோசடியில் ஈடுபட்டு தப்பிச்சென்று இங்கிலாந்தில் கைது செய்யப்பட்டுள்ள வைர வியாபாரி நீரவ் மோடி மீண்டும் ஒரு ஜாமீன் மனுவை அந்நாட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களுரு ராஜஸ்தான் இடையிவான ஆட்டம் மழை காரணமாக பாதிக்கப்பட்டு வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது இந்த இரு அணிகளுக்கிடையிலான ஆட்டம் நேற்று பெங்களூருவில் நடைபெற்றது இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது பின்னர் ஐந்து ஒவராக குறைக்கப்பட்டு ஆட்டம் தொடங்கியது

இதையடுத்து இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது

இன்று சென்னையில் நடைபெறும் போட்டியில் சென்னை தில்வி அணிகள் மோதுகின்றன